நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஆளுநரின் குறுக்கீடு இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை பிஜேபியின் புதுவை தலைமையிடமாக மாற்றப் பட்டுள்ளதாகவும் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

புதுவையில் இன்று புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது

புதுவை அரசு நலத்திட்டங்களை அனைத்து பிரிவு மக்களின் ஒத்துழைப்புடன் நிறைவேற்ற உறுதிகொண்டுள்ளது என்று முதலைமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலவச அரிசி வழங்கும் விஷயத்தில் தேவைப்பட்டால் புதுவை அரசு நீதிமன்றத்தை அனுகவும் தயார் என்றார் சென்னை உயர்நீதிமன்றம் துணைநிலை ஆளுநர் அரசின் அன்றாட நடவடிக்கைகளை குறுக்கிடக்கூடாது என தெரிவித்திருந்த போதிலும் துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளை மிரட்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனால் புதுவை யுனியன் பிரதேசத்தின் வளர்ச்சி தடைபடுவதாகவும் அவர் கூறினார்

இலவச அரிசி விஷயத்தில் மத்திய அரசு அனுப்பியுள்ள கடிதத்தை ஆட்சேபித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலவச அரிசி திட்டத்தில் அரசு உறுதியாள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுவைக்கு தேவையான அரிசியை மத்திய அரசு வழங்க தயாராக இருப்பதாக மத்திய உணவு அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் இலவச அரிசி வழங்குவதா அல்லது பணம் வழங்குவதா என்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மத்திய அரசால் நியமிக்கப்பட்டதுணைநிலை ஆளுநருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று அவர் கூறினார் துரதிஷ்ட வசமாக இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் மத்திய உள்துறை அமைச்சகம் தவறான முடிவு எடுத்திருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் புதுவை அரசுக்கு இணையாக துணைநிலை ஆளுநர் ஒரு அரசை நடத்தி வருவதாகவும் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் நாட்டில் எந்த ஒரு துணைநிலை ஆளுநரும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அவர் கூறினார் புதுவையில் கசினோ என்ற சூதாட்ட விடுதிகள் அமைப்பது பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் மக்களை பாதிக்காத வண்ணம் கூடுதல் வருவாயை ஈட்ட அரசு முயற்சிப்பதாக தெரிவித்தார் புதுவை ஆளுநர் மாளிகை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவையில் காங்கிரஸ் அரசு இருப்பதால் மத்திய அரசு அதை புறக்கணிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் இந்த புத்தாண்டில் மத்திய அரசும் துணைநிலை ஆளுநரும் ஏற்படுத்தும் தடைகள் நீக்கப்பட்டுவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதற்கிடையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமக்கு எதிராக தெரிவித்துள்ள கருத்துக்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மறுத்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக தாம் வேறொரு அரசு நடத்துவதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு பற்றி குறிப்பிட்ட அவர் இது குறித்து உள்துறை அமைச்சகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு எதிர்பார்க்கப் படுவதாகவும் அந்த தீர்ப்பு வரும் வரை முதலமைச்சர் காத்திருக்கலாம் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார்

மத்திய அரசின் அறிவுறுத்தல் படியே பயணாளிகளின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கான நிதி சேர்க்கப்படுவதாகவும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் எதிர்கட்சிகளை தாம் தூண்டுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களையும் துணைநிலை ஆளுநர் மறுத்துள்ளார்

புத்தாண்டு சிறப்பாக அமைய கோயில்கள் தேவாலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டுத் தலங்களில் இன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றன புதுவையில் நேற்று நள்ளிரவு புத்தாண்டு பிறந்ததை குறிக்கும் வகையில் தேவாலாயங்களில் சிறப்பு பிராத்தனைகள் நடைபெற்றது நேற்று நள்ளிரவு சிறப்பு பிராத்தனையிலும் இன்று காலை நிகழ்ந்த பிராத்தனைகளிலும் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுவையில் உள்ள கோயில்களில் அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து புத்தாண்டு நன்கு அமைய வேண்டிக்கொண்டனர் கடற்கரைச் சாலையில் ஏராளமான சுற்றுலாப்பயணிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு புத்தாண்டை நேற்று இரவு வரவேற்றனர் இவர்கள் ஒருவொருக்கொருவர் கை குளுக்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது புத்தாண்டை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர்

சிவன் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருப்பதாக அவர் கூறினார் இதற்கு தேவையான நிலம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப் பட்டணத்தில் கையகப்படுத்தப்பட இருப்பதாக அவர் மேலும் கூறினார்

சிவன் தெரிவித்தார்

சிவன் கூறினார்

முப்படைகளின் தலைவராக இன்று பதவியேற்ற அவர் மத்திய அரசின் அறிவுறுத்தல் படியே தாம் செயல்பட இருப்பதாகவும் முப்படைகள் எப்போதும் அரசியலில் இருந்து விலகியே இருக்கும் என்றும் கூறினார் பாரபட்சம் இன்றி நடு நிலைமையோடு தாம் முப்படைகளையும் வழிநடத்த இருப்பதாக திரு பிபின் ராவத் தெரிவித்தார் முப்படைகளின் ஆயுதக் கொள்முதல் நடைமுறைகளை ஒருங்கிணைப்பது குறித்த ஆலோசனைக்கு முக்கியத் துவம் அளிக்கப்படும் என்றார் அவர் முப்படைகளின் தலைவராக இன்று பதவியேற்றுக்கொண்ட ஜெனரல் பிபின் ராவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் முப்படைகளுக்கும் ஒரே தளபதி என்பது ராணுவத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியச் சீர்திருத்தமாகும் என்று பிரகமர் தெரிவித்துள்ளார் போர்க்களத்தில் மாறிவரும் சவால்களை சமாளிக்க இந்த சீர்திருத்தம் உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் தமது செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே ராணுவம் நாட்டை எதிர்நோக்கியுள்ள பாதுகாப்புச் சவால்களை சமாளிக்கும் திறமை பெற்றிருப்பதாக புதிய ராணுவத் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீன எல்லையில் அமைதியை நிலை நாட்டுவதே அந்நாட்டுடனான எல்லைப் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாகும் என கூறினார் ராணுவத்தை நவீனப்படுத்துவதும் அதன் செயல்பாட்டை மேலும் மேம்படுத்துவதுமே தமது முக்கியப் பணியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு

வாக்கு எண்ணும் இடங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வாக்குச் சீட்டு முறையில் எண்ணிக்கை இருக்கும் என்பதால் முடிவுகள் வெளிவர தாமதமாகலாம் என தெரிகிறது வாக்கு எண்ணும் மைய நிகழ்வுகளை வீடியோ பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த மையத்தின் இயக்குநர் திரு பாலச்சந்தர் இதை தெரிவித்தார் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் இருந்து வீசும் காற்று சந்திக்கும் பகுதியாக தமிழ்நாடு இருப்பதால் தற்போது மழை பெய்வதாக அவர் கூறினார்

மேட்டுர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திறகாக திறந்து விடப்படும் தண்ணீர் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுவை அரசு நலத்திட்டங்களை மக்களின் ஒத்துழைப்புடன் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மறுத்துள்ளார் புதுவையில் இன்று புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது